தமிழகத்தில் உள்ள புராதன சின்னங்கள் கோயில்களை பாதுகாப்பதில் மாநில அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார்

உலகக்கோப்பை மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியின் முதல் அரை இறுதியில் இன்று இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது

நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் இருப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து முறையாக பரிசோதித்து தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கும் மாவட்ட அளவில் தனி சிகிச்சைப்பிரிவுகளை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது புதுதில்லியில் நேற்று பிரதமரின் முதன்மைச் செயலர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற பல்வேறு அமைச்சகங்களுக்கு இடையிலாள கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது உள்துறை பாதுகாப்பு சுகாதாரம் ரயில்வே தொழிலாளர் நலன் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த அமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்

தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து விமான நிலையங்களிலும் வெளிநாட்டிலிருந்து வரும் பயனிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார் சேலம் அரசு மருத்துவமனையில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து பொது மக்கள் அச்சப்படதேவையில்லை என்றும் பாதிப்பு ஏற்பட்டவர்களில் இரண்டு சதவீதம் பேர் மட்டுமே உயிரிழப்பதாகவும் கூறினார்

தமிழகத்தில் உள்ள புராதன சின்னங்கள் கோயில்களை பாதுகாப்பதில் தமிழக அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக மாநில தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் தெரிவித்தனர்

பின்னர் ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசுதான் உச்சநீதிமன்றம்வரை சென்று அந்த கோயில்களை மாநில அரசின் கட்டுப்பாட்டிற்குள் மீண்டும் கொண்டுவந்ததாகவும் அமைச்சர்கள் தெரிவித்தனர் தமிழக அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி திரு டி ஜெயக்குமார் ஆகியோர் நேற்று விஜயவாடா சென்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டியை சந்தித்து பேசினர் கோதாவரி காவேரி இணைப்பு திட்டம் தொடர்பாகவும் சென்னை பெருநகர குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா நதியிலிருந்து கூடுதலாக தண்ணீரை திறந்துவிடுமாறும் ஆந்திர முதலமைச்சரிடம் அவர்கள் வலியுறுத்தினர்

சுட்டவிரோதமாக செயல்படும் குடிநீர் ஆலைகளை மூடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றபோது நீதிபதிகள் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்தனர் அதன் பிறகும் உரிய அனுமதி பெறாமல் இயங்கும் தனியார் குடிநீர் ஆலைகளையும் சுட்டவிரோதமாக நிலத்தடி நீரை உறிஞ்சும் தொழிற்சாலைகளையும் மூடி சீல்வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர் பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துவரும் நிலையில் நீதித்துறையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல சென்னை உயர்நீதிமன்ற வரவாற்றில் முதல் முறையாக நேற்று மூன்று பெண் நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வழக்குகளை விசாரித்தது நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா அளிதா சுமந்த் பி டி ஆஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு தொழிலாளர் காப்பீட்டு திட்டம் பொருந்துமா என்பது குறித்த வழக்கை விசாரித்தது இனி பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மகளிர் குறித்த செய்திகள்

மாவட்ட நிர்வாகமும் வளத்துறையும் அளித்த பயிற்சியால் தேர்வில் வெற்றி பெற்று ஆறு பேர் வனக்காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டதாக அனுஜா என்ற வனக்காவலர் கூறினார்

கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று சர்வதேச செலாவணி நிதியத்தின் தலைவர் திரு கிறிஸ்டெலினா கேட்டுக்கொண்டுள்ளார்

பிம்ஸ்டெக் உச்சிமாநாட்டை முதல் முறையாக இலங்கை வரும் செப்டம்பர் மாதம் கொழும்புவில் நடத்தவுள்ளது

சென்னை ஏழு கிணறு கொண்டித்தோப்பு காவலர் குடியிருப்பு பகுதியில் புதிய சமூக நலக்கூடத்தை சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு விஸ்வநாதன் திறந்து வைத்தார் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரை இறுதி ஆட்டங்கள் ஆஸ்திரேலியாவில் இன்று நடைபெறுகின்றன சிட்னியில் இந்திய நேரப்படி காலை ஒன்பது மணிக்கு தொடங்க உள்ள முதல் அரையிறுதியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்க உள்ள மற்றொரு அரை இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது